நரேந்திரமோடி மக்களவைக்கு தம்மை தேர்ந்தெடுத்த வாரணாசி தொகுதிக்கு இன்று செல்கிறார் அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பாகிஸ்தான் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுத்தால் தான் அதனுடன் பேச்சு நடத்த முடியும் என்று மத்திய வெளியுறவு இணையமைச்சா் திரு

சா்வதேச மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளாா் இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திரமோடி மக்களவைக்கு தம்மைத் தேர்ந்தெடுத்த வாரனாசி தொகுதியில் இன்று முதல் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார்

பிரதம் மோடி தமது பிறந்தநாளை தம்மைத் தேர்ந்தெடுத்த தொகுதியில் கொண்டாடுவது இதவே முதன்முறையாகும் இன்று பிற்பகல் வாரணாசி சென்றதும் நருர் கிராமத்திற்கு செல்லும் பிரதமர் தொண்டு நிறுவனத்தால் தொடக்கப்பள்ளியில் மாணவா்களுடன் கலந்துரையாடுவதுடன் அங்கு நூலகம் ஒன்றையும் நடத்தப்படும் திறந்து வைக்கிறார் பின்னர் காசி வித்யா பீடத்தைச் சேர்ந்த மாணவர்களிடையே பிரதமர் கலந்துரையாட உள்ளார் மாலையில் குழந்தைகளுடன் திரைப்படம் பார்க்கிறார்

பிரதம் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாளான இன்று அவருக்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்வி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் ஆகியோர் பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்துள்ளனர்

ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமா் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் இந்தியா பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்று உலகின் ஆறாவது பெரிய பொருளாதார நாடாக பரிணமித்துள்ளது என்று கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு பார்வையுடன் புதிய இந்தியாவை உருவாக்கும் கனவை நிறைவேற்றி வருகிறார் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

ஜேட்லி தனது வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நாட்டுக்கு ஆற்றும் நற்பணிகள் மேலும் பல ஆண்டுகள் தொடரவேண்டும் என்றும் நாட்டை மகத்தான பாதைக்கு அழழத்து செல்லவேண்டும் என்றும் கூறியுள்ளார்

ரத்தோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் இந்தியா எப்போதும் முன்னேற்றப் பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்திருக்கிறார் மவர்க்கொத்துடன் பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வரும் ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கட்டும் என்று வாழ்த்துவதாகவும் மேலும் பல ஆண்டுகள் நீண்ட ஆயுளுடன் மக்களுக்கு சேவையாற்ற இறைவன் அருளை வேண்டுவதாகவும் முதலமைச்சா் தெரிவித்துள்ளாா் பாகிஸ்தான் சுமூகமான சூழ்நிலையய ஏற்படுத்திக் கொடுத்தால் தான் அதனுடன் பேச்சு நடத்த முடியும் என்று மத்திய வெளியுறவு இணையமைச்சர் திரு

சிங் கூறியிருக்கிறார் எல்லைப்புற மேலாண்மை குறித்து புதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கினுடே நவீன செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்தும் விஷயத்தில் இந்தியாவின் கொள்கை மிகவும் தெளிவானது என்று அவர் கூறினார் பாகிஸ்தானில் ஆட்சிமாற்றம் ஏற்பட்ட பின் நமது எல்லைக்குள் ஊடுருவல் அதிகரித்துள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியம் என்று பதிலளித்தார் பாகிஸ்தானில் ஆட்சிமாற்றம் ஏற்பட்ட போதிலும் திடீரென்று பெரிய திருப்பம் எதுவும் ஏற்பட்டுவிடும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றார் முன்னதாக கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் நமது எல்லைகளை பாதுகாக்க எல்லாவிதமாள நடவடிக்கைகளும் அவசியம் என்றார் நவீன முறையில் தகவல்களை சேகிப்பது எல்லைப்பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கூறிய அவர் நவீனமாக நம்பத்தகுந்த ஒருங்கிணைந்த சிறிய சும்பவத்தையும் எச்சரிக்கக்கூடிய எல்லைப்புற மேலாண்மை தேவை என்றார் இந்தியா பல சீர்திருத்தங்கள் மூலம் பொருளாதாரத்தை முறையானதாக மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என்று குடியரசுத்துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

அப்போது முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் அனைத்துத் தரப்பினரையும் உள்ளடக்கியதாக அமைகிறது என்று கூறினாா் உலகத்தை மிகப்பெரிய குடும்பமாகவே இந்தியா கருதுவதாகவும் பகிர்ந்து கொண்டு அக்கறை செலுத்துதல் என்ற தத்துவத்தின் மீது இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியா எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தியதில்லை என்றும் அனைவருடனும் நல்லிணக்கத்தை பராமரிப்பதையே விரும்புவதாகவும் அவர் கூறினார்

ஆப்கன் ஆயுதப்படை பிரிவின் கமாண்டர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று காவல்துறை செய்தித் தொடர்பாளர் கூறினார் இதவரை இந்த தாக்குதலுக்கு எந்தப்பிரிவும் பொறுப்பு ஏற்கவில்லை என்றாலும் தாலிபன் பயங்கரவாத குழுவே இதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார்

இந்த செயற்கைக்கோளில் ஒன்று காடுகளை படம்பிடித்து அனுப்பும் பனிபடலம் புயல் வெள்ளம் பற்றிய கண்காணிப்பையும் இது மேற்கொள்ளும் மற்றொரு செயற்கைக்கோள் சுற்றுச்சூழலைக் கண்காணித்து நகர மேலாண்மை குறித்தும் பேரிடர் குறித்தும் தகவல் தெரிவிக்கும் இவை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை முன்னிட்டு இஸ்ரோ விஞ்ஞாளிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் போட்டி நிறைந்த இந்த துறையில் இந்தியாவின் திறமை நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சட்டமன்றத் தேர்தலை சந்திக்க உள்ள மத்தியப்பிரதேசத்தில் இன்று தமது கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார் ஒருநாள் முழுவதும் தலைநகர் போபாலில் தங்கியிருக்கும் அவர் அங்கு கட்சி ஊழியர்களிடையே பேசுகிறார் தேர்தல் கூட்டங்களிலும் உரையாற்றுகிறார் மின்சக்தியில் கணிசமாக சேமிப்பை வழங்கும் எல்இடி

இந்த திட்டத்தினால் பயனடைந்த கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்த பயனாளி கருமலையான் தாம் பெற்ற நன்மைகள் குறித்து விவரிக்கிறார்

வடக்கு கரோலினாவில் தொடர்ந்து அடைமழை பெய்ததால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது பெவாரஸ் நாட்டின் மின்ஸ்க் நகரில் நடைபெறும் ன்வதேச மல்யுத்தப் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இந்தியாவை சேர்ந்த சாக்ஷி மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

அபுதாபியில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் குரூப் பி பிரிவில் ஆப்கானிஸ்தானை எதிர்த்து இலங்கை அணி இன்று ஆடுகிறது

ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் அணிகள் உள்ளன